புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவிற்கு பதிலாக உணவுப் பாதுகாப்பு படி வழங்கும் பணிகளை கல்வி அமைச்சர் திரு கமலக்கண்ணன் காரைக்காலில் இன்று தொடங்கி வைத்தார்

பிரதமர் தொடங்கி வைத்த திட்டங்களில் அம்ரூத் இயக்கத்தின் கீழ் நிறைவேற்றி முடிக்கப்பட்டுள்ள சிவான் மற்றும் சப்ரா குடிநீர் வினியோகத் திட்டங்களும் நமாமி கங்கே இயக்கத்தின் கீழ் நிறைவேற்றி முடிக்கப்பட்டுள்ள பேவூர் கர்மலீசக் கழிவுநீர் சுத்தகரிப்புத் திட்டங்களும் அடங்கும் அம்ரூத் இயக்கத்தின் கீழ் நிறைவேற்றப்பட உள்ள முங்கேர் மற்றும் ஜாமல்பூர் குடிநீர் வினியோகத் திட்டங்களுக்கும் நமாமி கங்கே இயக்கத்தின் கீழ் நிறைவேற்றப்பட உள்ள முசாபர்பூர் ஆற்றங்கரை மேம்பாட்டுத் திட்டத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்நிகழ்ச்சியில் பேசுகையில் பொறியாளர் தினமான இன்று இத்திட்டங்கள் தொடங்கி வைக்கப்படுவதை சுட்டிக்காட்டி நாட்டையும் உலகையும் கட்டமைப்பதில் இந்திய பொறியாளர்கள் சிறந்த முறையில் பங்களித்திருப்பதாக கூறினார் பீகாரில் மத்திய மாநில அரசுகளின் கூட்டு முயற்சிகளால் மக்களுக்கான குடிநீர் விநியோகம் கழிவுநீர் சுத்திகரிப்பு போன்ற அடிப்படை வசதிகள் தொடர்ந்து மேம்பட்டு வருவதாகவும் நமாமி கங்கே திட்டத்தினால் கங்கை நதி சுத்தமாவதுடன் மக்களின் வாழ்க்கை முறையிலும் முக்கிய மாற்றங்கள் ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

ராஜ்நாத் எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டில் உருவாகி உள்ள நிலவரங்கள் குறித்து பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று மக்களவையில் அறிக்கை வெளியிட்டார் சீனத் தரப்பினருடன் தூதரக மற்றும் ராணுவ ரீதியிலான தொடர்புகளை இந்தியா தொடர்ந்து பராமரித்து வருவதாகவும் நடப்பு எல்லைப் பிரச்சனைகளை அமைதி வழிப் பேச்சு வார்த்தைகள் மூலம் தீர்க்க உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

உயரமான மலைப் பகுதியில் மோசமான வானிலைக்கு இடையில் தாய் நாட்டை காக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவ வீரர்களுக்கு ஆதரவாக நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்

சிவில் விமான போக்குவரத்து தலைமை இயக்குனரகம் விமான போக்குவரத்துக்கான பாதுகாப்புக் கழகம் விமான விபத்துக்கள் பற்றிய விசாரணைக் கழகம் ஆகியன இம்மூன்று அமைப்புகளாகும்

அவையில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த இம்மசோதாவை உறுப்பினர்கள் ஒருமனதாக ஏற்றுக் கொண்டனர்

நீட் தேர்வு அமலுக்கு வந்த பின்னர் மருத்துவ படிப்பில் சேரும் அரசுப் பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து விட்டதை கருத்தில் கொண்டு சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி திரு கலையரசன் தலைமையிலான கமிட்டியின் பரிந்துரை அடிப்படையில் இந்த உள்ஒதுக்கீட்டு மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது

உணவுப் படி கொரோனா பெருந்தொற்று காரணமாக பள்ளிகள் மூடப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவிற்கு பதிலாக அரிசி மற்றும் சமையல் செலவிற்கான பணம் அடங்கிய உணவுப் பாதுகாப்புப் படி வழங்கும் பணிகளை கல்வி அமைச்சர் திரு கமலக்கண்ணன் காரைக்காலில் இன்று தொடங்கி வைத்தார் அம்பகரத்தூர் அரசு தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு அர்ஜுன் சர்மா மற்றும் கல்வித் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

சாலையோர வியாபாரிகளை அங்கீகரிக்கும் வகையில் சான்றிதழ் மற்றும் அடையாள அட்டை வழங்கும் பணிகளையும் அமைச்சர் தொடங்கி வைத்ததாக உழவர்கரை நகராட்சி ஆணையர் திரு கந்தசாமி செய்திக் குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார் அண்ணா புதுச்சேரியில் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் விழா அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது அண்ணா சதுக்கத்தில் உள்ள அன்னாரின் சிலைக்கு முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி நலத்துறை அமைச்சர் திரு கந்தசாமி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திமுக மற்றும் அஇஅதிமுக வைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களும் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவிற்கு பதிலாக உணவுப் பாதுகாப்பு படி வழங்கும் பணிகளை கல்வி அமைச்சர் திரு கமலக்கண்ணன் காரைக்காலில் இன்று தொடங்கி வைத்தார்